மெல்பெர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் கெனிறும் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு அமெரிக்காவின் சோ

பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது இக் கூட்டத்தொடர் இந்த ஆண்டின் முதல்கூட்டம் என்பதால் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இருஅவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்புதுறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திரு குலாம் நபி ஆசாத் ஆனந்த் சர்மா திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திரு டெரக் ஓப்ரையன் தேசிய வாத காங்கிரஸ் தலைவர் திரு சுப்ரியா லோக் ஜன்சக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் சமாஜ் வாடி கட்சி தலைவர் திரு ராம்கோபால் யாதவ் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இத்துறையின் இணை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டுள்ளனர்

மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளின் ஆதரவை அவைத்தலைவர் இக்கூட்டத்தில் கோருகிறார் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு தலைமையிலும் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதிசெய்யும் வகையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற உள்ளது நாளை நாடாளுமன்றத்தில் குடியரசு தலைவரின் உரைக்குப் பின்னர் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது

இந்நாளையொட்டி மகாத்மா காந்தி அடிகளின் சமாதி அமைந்துள்ள புதுதில்லி ராஜ்காட்டில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினார்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மக்களவை தலைவர் திரு ஒம்பிர்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி முப்படைகளின் தலைமை தளபதி முப்படை தலைவர்கள் உள்ளிட்டோரும் மலரஞ்சலி செலுத்தினார்கள்

தியாகிகள் தினமாகவும் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள செய்தியில் காந்திஅடிகளின் நிபந்தனையற்ற அன்பு எப்பொழுதும் நினைவு கூறப்படும் என்றார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தனது செய்தியில் பசி பட்டினி வறுமை ஊழல் மற்றும் வேறுபாடற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடிய இளைய தலைமுறையினரை உள்ளடக்கிய புதிய இந்தியாவை படைப்பதே மகாத்மா காந்திஅடிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாகும் என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது செய்தியில் வலுவான திறன்மிகு வளமிக்க இந்தியாவை உருவாக்குவதில் மகாத்மா காந்தி அடிகளின் கொள்கைகள் நமக்கு எப்பொழுதும் உந்து சக்தியாக திகழ்கிறது என்று எடுத்துரைத்தார்

காந்திஅடிகள் நாம் இன்று காந்தி அடிகளின் தொலைநோக்கு பார்வை என்ற தலைப்பில் சபர்மதி ஆசிரமத்தில் சிறப்பு உரைகள் இடம்பெறுகின்றன

பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள காந்திஅடிகளின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் தியாகிகள் தினமாகவும் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுவதையடுத்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை செய்துவைத்தாா்

சர்வதேச தொழுநோய் ஒழிப்பு தினமாகவும் இன்றைய கினம் கடைபிடிக்கப்படுகிறது நாமக்கல்லில் ஆட்சித்தலைவர் திரு க மெகராஜ் தொழுநோய் விழிப்புணர்வு உறுதிமொழியை செய்துவைத்தார்

காஞ்சிபரம் மாவட்டம் களக்காட்டூர் ஊராட்சியில் சிறப்பு கிராமசபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா தொழுநோய் விழிப்புணர்வு குறித்து மக்களிடையே எடுத்துரைத்தார்

மாவட்ட ஊராட்சி தலைவர் ஒன்றிய தலைவர் ஊராட்சி துணைத்தலைவர் தேர்வில் தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கு திமுக வின் சுமதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்

திருவண்ணாமலை மறைமுக தேர்தல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டராம்பட்டு துரிஞ்சாபுரம் ஆகிய உளராட்சி ஒன்றியங்களில் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல் தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது

ஜல்லிக்கட்டு நாமக்கல் மாவட்டம் அலங்காநத்தம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று கோலாகலமாக நடைபெற்றது

நம்பெருமாள் இன்றுமாலை ஆறரைமணிக்கு உபய நாச்சியார்களுடன் உத்திரவீதியில் புறப்பாடு கண்டருள்கிறார்

்பியா கெனினும் ஸ்பெயினின் கார்பைன் முகுருசாவும் முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டங்களில் சோ

ஆடவர் பெடரர் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் சை இன்னும் சற்று நேரத்தில் எதிர்கொள்கிறார்